பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிஎம் கிஸான் திட்டப் பயனாளிகளுக்கான அடுத்த தவணை நிதி உதவிகளை காணொலி காட்சி மூலம் விடுவிக்கிறார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாரயாணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு வி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இன்று சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் காணொளிக் காட்சி மூலம் உரையாற்றிய இந்தியாவின் நல்லியல்புகளால் உலகிற்கும் உலகின் அவர் நல்லியல்புகளால் இந்தியாவிற்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதே தாகூரின் விருப்பம் என்றார் தாகூரின் இந்த செய்தியையே விஸ்வபாரதி மூலம் இந்தியா உலகிற்கு பரப்பி வருவதாகவும் இயற்கையுடன் இணைந்து எப்படி வாழ வேண்டும் எப்படி கற்க வேண்டும் என்பதை விஸ்வபாரதி நமக்கு எடுத்துக்காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பாரீஸ் உடன்பாட்டின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் இலக்குகளை எட்டும் பாதையில் சரியாக பயணித்து வரும் உலகின் ஒரே பெரிய நாடு இந்தியா தான் என்றும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளில் இந்தியா உலகை வழிநடத்தி வருவதாகவும் அவர் கூறினார் தாகூரின் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் விடுதலை இயக்கத்தையும் பக்தி இயக்கத்தையும் ஒருங்கிணைத்து அதன் மூலம் நாட்டின் அறிவு இயக்கத்திற்கு புதிய உத்வேகம் அளித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் தாகூரின் தேசியவாத சிந்தனைகளில் சுயசார்பு இந்தியா எனும் கருத்து இழையோடுவதை அன்னாரின் கவிதைகளில் உணர முடியும் என்று திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு சில கவிதைகளையும் மேற்கோள் காட்டினார் உள்ளுர் கலைஞர்களின் கலைப் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க சமூக ஊடகங்கள் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள் எப்படி உதவலாம் என்பது குறித்தும் பிரதமரின் உரையில் கருத்துக்கள் இடம் பெற்றன

நரேந்திர மோடி நாளை பிஎம் கிஸான் திட்டப் பயனாளிகளுக்கான அடுத்த தவணை நிதி உதவிகளை காணொலி காட்சி மூலம் விடுவிக்கிறார்

பிஎம் கிஸான் உள்ளிட்ட திட்டங்களால் தங்களுக்கு கிடைத்த பலன்களை விவசாயிகள் பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள்

நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோரின் அன்றாட எண்ணிக்கை புதிதாக கண்டறியப்படும் கொரேனா நோயாளிகளின் தினசரி எண்ணிக்கையை விட அதிகமாகவே நீடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது

துயரம் கோபம் மற்றும் வெறுப்பில் இருந்து உலகை விடுவிக்கும் அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் வடிவமான இயேசு கிறிஸ்து பிறந்தநாள் அன்பை எங்கும் பரப்பி கொண்டாடும் திருநாள் என்று துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் கொரோனா பெருந்தொற்றில் இருந்து உலகம் மீள வேண்டும் என்ற பிராத்தனையுடன் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி மக்கள் இந்நாளை கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுச்சேரியில் அரசின் தொடர்ச்சியான முயற்சிகள் காரணமாக கொரோனா கட்டுக்குள் வந்திருப்பது திருப்திகரமானது என்றும் உலகம் முழுவதிலும் கூடிய விரைவில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையில் அனைவரும் வேண்டிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்

ஆர் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக நிறுவனருமான எம் ஜி ராமச்சந்திரன் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் உள்ள அன்னாரது சிலைக்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அமைச்சர்கள் திரு கந்தசாமி திரு ஷாஜகான் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவரும் கட்சியின் புதுச்சேரி கிழக்கு மாநில செயலருமான திரு அன்பழகன் மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள் உப்பளத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் எம் ஜி ஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் அமைதி ஊர்வலமாக வந்து புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம் ஜி ஆர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓம் சக்தி சேகர் தலைமையில் மற்றொரு அஇஅதிமுக குழுவினரும் எம் ஜி ஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பெரியார் தந்தை பெரியார் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அஇஅதிமுக மற்றும் திமுக வைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஜன் அந்தோலன் கொரேனா பெருந்தொற்று இன்னும் முடியாததால் முக கவசம் சமூக இடைவெளி கைகளை அடிக்கடி சுத்தம் செய்தல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகளை அனைவரும் தொடர்ந்து கடைபிடித்தல் அவசியம் என்று கதிர்காமம் இந்திராகாந்தி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் பொது மருத்துவர் டாக்டர் ப கவிதா கூறியுள்ளார்

காரைக்காலில் கடைகள் சந்தைப்பகுதிகள் மற்றும் ஓட்டல்களில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாக அமல்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பு ஒன்றில் அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது